என்று மாநிலங்களவைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

தமிழக சட்டப்பேரவைத்தேர்தல் தொடர்பாக தலைமைத்தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தேர்தல் செலவின பார்வையாளர் மதுமகாஜன் ஆகியோர் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

அரசு மீது எதிர்கட்சிகள் தெரிவிக்கும் விமர்சனங்கள் நம்பகத்தன்மை உடையவையாக இருக்க வேண்டும் என்று மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் பிரச்சனைகள் குறித்து ஆழ்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அரசின் நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் செய்ய எதிர்கட்சிகளுக்கு உரிமை உள்ளது என்றாலும் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கக் கோரும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதால் இரு அவைகளும் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் சுதந்திரப் போரட்டத்தின் வரலாறு குறித்த விழிப்புணா்வை ஏற்படுத்தும் வகையில் விடுதவைப் பெருவிழா கொண்டாட்டங்கள் நடத்தப்படுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த கண்காட்சி உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் தலைமைச்செயலகத்தில் தேர்தல் செலவின பார்வையாளர் மதுமகாஜன் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் சிறப்பு பார்வையாளர்கள் ஆகியோருடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் ஆறு இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டார்

சுட்டப்பேரவைத்தேர்தலை ஒட்டி அதற்கான முன்னேற்பாடு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன

வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்துகொண்டனர் அனைவரும் தவறாமல் வாக்களிக்கவேண்டும் என்பதை வலியுறுத்தி தர்மபுரி மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது

நெல்லை மாவட்டத்தில் நடமாடும் மாதிரி வாக்குச்சாவடி சேவையை மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் ஒட்டம் நடைபெற்றது

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையோடு பின்ளிபிணைந்திருக்கும் பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்கினால் அரசுத்துறைகளின் பண பரிவர்த்தனை வரிவசூல் ஓய்வூதியம் வழங்குதல் போன்ற பணிகளும் தனியாரின் கட்டுப்பாட்டுக்கு மாறக்கூடிய நிலை உருவாகும் என்றும் கூறியுள்ளார் வங்கிகள் மூலமாக நிறைவேற்றப்படும் அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைவதில் சிரமம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு திமுக ஆதரவு அளிக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் அறிந்து அஇஅதிமுக செயல்பட்டு வருவதூக அக்கட்சி இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களுடைய சாதனைகளை மக்களிடம் சொல்லி வருவதாகவும் அவர்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று எதிர்பாபர்ப்பதாகவும் கூறியுள்ளார் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தங்களது அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு தொடர்பான பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாகவும் கூட்டணியிலிருந்து வெளியேறிய தேமுதிக தேவையின்றி மற்ற கட்சிகள் மீது பழி சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார் கருத்துக்கணிப்புகளை மீறி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிவெற்றதாகவும் இந்த தேர்தலிலும் அதே நிலை தொடரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரியில் பிஜேபி என் ஆர் காங்கிரஸ் கட்சிகளுடன் கமூகமான முறையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மாலத்தீவில் சிறை பிடிக்கப்பட்டு பின்னா் விடுவிக்கப்பட்ட தமிழகத்தைச் சோ்ந்த மீனவா்கள் இன்று அதிகாலை தூத்துக்குடி வந்து சேர்ந்தனர் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் காற்றின் வேகம் காரணமாக திசைமாறி மாலத்தீவு கடற்பகுதிக்குச் சென்றதாகவும் அப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டி இறுதி ஆட்டத்தில் மும்பை அணி இன்று மோகன் பெஹான் அணியை எதிர்கொள்கிறது

தேசிய சுப் ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் ஹரியானா ஜார்க்கண்ட் பஞ்சாப் தமிழகம் மற்றும் கர்நாடக அணிகள் வெற்றிபெற்றன

தமனா யாதவ் ஐந்து கோல் அடித்தார் பஞ்சாப் ஆறுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மத்திய பிரதேசத்தையும் ஜார்க்கண்ட் பத்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மகாராஷ்டிராவையும் வென்றன சண்டிகர் பீகார் இடையே நடைபெற்ற ஆட்டம் ட்டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன